வாழ்வில் வெற்றிபெறவேண்டும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

ஒருங்கிணைந்துசெயல்படவேண்டும் என்றுவெளியுறவுத்துறைஅமைச்சர் திருஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார்

கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது

எதுவும் விதிக்கப்படவில்லை

இனிவிரிவானசெய்திகள் தன்னம்பிக்கை சுயநலமின்ம சுயவிழிப்புணர்வு ஆகிய மூன்றுஅம்சங்களைகடைபிடித்து மாணவர்கள் வாழ்வில் வெற்றிபெறவேண்டும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

இன்றபட்டம் பெறும் மாணவர்கள் வாழ்க்கையின் புதியஅத்தியாயத்தைதொடங்குவதுமட்டுமல்லாமல் ஒவ்வொருவரும் ஒரு புதியதொழில் முனைவோராகஉருவெடுக்கவேண்டுமென்றுபிரதமர் கேட்டுக் கொண்டாா் இதன்மூலம் நாட்டின் லட்சக்கணக்கானமக்களின் வாழ்க்கைத் தரத்தில் முன்னேற்றத்தைஏற்படுத்தவேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியல் மத்தியகல்விஅமைச்சர் திருரமேஷ் பொக்ரியால் நிஷாய் இணைஅமைச்சர் திரு சஞ்ஜய் தோத்ரேஆகியோரும் பங்கேற்றனர்

பெருந்தொற்றுக் காலத்தில் பெரும் இடையே சுகாதாரத்துறையில் குறுகியகாலத்தில் மிகப்பெரியகட்டமைப்புகளை இந்தியாஉருவாக்கியுள்ளதாகஅவர் தெரிவித்தார்

மனிதகுலத்திற்கேஅச்சுறுத்தலாகவிளங்கும் தீவிரவாதசவால்களைஎதிர்கொள்ளஉலகநாடுகள் ஒருங்கிணைந்துசெயல்படவேண்டும் என்றுவெளியுறவுத்துறைஅமைச்சர் திருஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார்

இந்தியாஉள்ளிட்டபல்வேறுநாடுகள் அதிகஅளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் தீவிரவாதத்தைஎதிர்கொள்வத்தொடர்பாகஎட்டுஅம்ச செயல் திட்டத்தைகடந்தமாதம் ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலிடம் இந்தியாவழங்கிஉள்ளதாகஅவர் தெரிவித்தார் இந்தசெயல்திட்டத்தைநடைமுறைக்குகொண்டுவரஉறய்பு நாடுகளுடன் இந்தியா இணைந்தசெயல்படும் என்றுஅவர் கூறினார்

ராணுவம் கடற்படை விமானப்படை ஆகியவற்றிற்கானதளவாடங்களைஉள்நாட்டிலேயேஉற்பத்திசெய்யும் வகையில் இதற்கானஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது சுயசார்பு இந்தியாஎன்ற இலக்கைஅடையும் நோக்கத்தின் ஒருபகுதியாகதொடர்ந்துபாதுகாப்பு தளவாடஉற்பத்தியில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றுஅந்தஅமைச்சகம் தெரிவித்துள்ளது குஜராத்தில் ஆறு மாநகராட்சிகளுக்குநடைபெற்றதேர்தலில் அனைத்துமாநகராட்சிகளிலும் வெற்றிபெறும் நிலையில் பி ஜே பிஉள்ளது

நேற்றுமுன்தினம் நடைபெற்றதேர்தலில் பதிவாளவாக்குகள் இன்றுஎண்ணப்பட்டுவருகின்றன தமிழகஅரசின் நிதியாண்டுக்கான இடைக்காலநிதிநிலைஅறிக்கையைதுணைமுதலமைச்சரும் வரும் நிதிஅமைச்சருமானதிரு ஓ பன்னீர் செல்வம் இன்றுசட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் இடைக்காலநிதிநிலைஅறிக்கையில் புதியவரிகள் எதுவும் விதிக்கப்படவில்லை

ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரைகணினிஅறிவியல் பாடம் அறிமுகப்படுத்தப்படும்என்றஅறிவிப்பைஅவர் வெளியிட்டார் அரசுஊழியர்களுக்கான புதியமருத்துவகாப்பீட்டுதிட்டம் மேம்பட்டசலுகைகளுடன் வரும் ஜூன்மாதத்திலிருந்துநடைமுறைப்படுத்தப்படும்என்றும் அவர் அறிவித்தார் சென்னையில் மெட்ரோரயில் சேவைவிமானநிலையத்திலிருந்துகிளாம்பாக்கம் வரைநீட்டிக்கப்படும் என்றஅறிவிப்புகளை நிதிஅமைச்சர் வெளியிட்டார்

சுட்டப்பேரவையில் இன்றுதாக்கல் செய்யப்பட்டநிதிநிலைஅறிக்கைமீதானவிவாதம் நாளைமறுநாள் தொடங்கும் என்றுபேரவைத்தலைவர் திருதனபால் தெரிவித்தார்

குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் அமைக்கப்பட்டுள்ளஉலகின் மிகப்பெரியசர்தார்படேல் மொட்டேராகிரிக்கெட் ஸ்டேடியத்தைகுடியரசுத் தலைவர் திருராம்நாத்கோவிந்த் நாளைதிறந்துவைக்கிறார் மத்தியஉள்துறைஅமைச்சள் திருஅமித்ஷா முன்னிலையில் இதற்கானவிழாநடைபெறுகிறது

இந்தவிளையாட்டுமைதானத்தில் ஒலிம்பிக் தரம் வாய்ந்தநீச்சல் குளம் உள் விளையாட்டுக் கூடங்கள் மற்றும் உணவுக்கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் உள்ளகிரிக்கெட் விளையாட்டுமைதானத்துக்குஅடுத்தபடியாகஉலகின் மிகப்பெரியமைதானமாக இது அமைந்துள்ளது

இந்தபோட்டிபகல் இரவு ஆட்டமாகநடைபெறுகிறது

புத்தில்லியில் இன்றுமாவைசெய்தியாளர்களிடம் பேசியசுகாதாரத்துறைசெயலாளர் திருராஜேஷ் பூஷண் நாட்டில் தொற்றுபாதிப்பும் உயிரிழப்புகளும் குறைந்துவருவதாகக் கூறினார் மகாராஷ்டிராமற்றம் கேரளமாநிலங்களில் மட்டுமேபாதிப்பு அதிகம் உள்ளதாகஅவர் தெரிவித்தார்